அடிப்படையிலான டிஜிட்டல் விளையாட்டுகளை உருவாக்க வேண்டுமென பிரதமர் திருநரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

் திரைப்பட படப்பிடிப்புகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை வெளியிட்டுள்ளது

தமிழகத்தில் இன்று தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது டிஜிட்டல் விளையாட்டுக்கான வாய்ப்புகளை இந்தியா முழு அளவில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவில் பொம்மை தயாரிப்பு தொழிலை ஊக்குவித்து சர்வதேச அளவில் பிரபலப்படுத்துவது குறித்து காணொலிக் காட்சி மூலம் ஆலோசனை நடத்திய அவர்ஜ இந்தியக் கலாசாரம் மற்றும் கிராமப்புற கதைகளின் அடிப்படையிலான விளையாட்டுகளை உருவாக்கிலு இந்தத் தொழிலில் இந்தியாவை முன்னணி இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றார் பொம்மை தயாரிப்புக்கான தொழில்நுட்பம் மற்றும் வடிவமைப்பு ஆன்லைன் விளையாட்டுகள் தொடர்பான புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள ஏதுவாகஇ இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஹேக்கத்தான் போட்டிகளை நடத்த ஏற்பாடு செய்யுமாறும் வலியுறுத்தினார் கையால் செய்யப்படும் பொம்மைகளுக்கு பிரசித்திபெற்ற பகுதிகளில்ல சுற்றுலாவை ஒரு கருவியாக பயன்படுத்தில் இந்தியக் கலாச்சாரத்தை மேம்படுத்த வேண்டுமெனவும் பிரதமர் வலியுறுத்தினார் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொம்மைகள்இ நாட்டின் நற்பண்புகள் மற்றும் கலாச்சார ரீதியான சுற்றுச்சூழலுக்கு உகந்த அணுகுமுறையை பிரதிபலிப்பதாகவும் பிரதமர் திருநரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்தார் நுவாகாய் எனப்படும் அறுவடைத் திருநாளையொட்டிலு நாட்டு மக்களுக்கு குறிப்பாக ஒடிசா மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில்ஹ புதிதாக விளைந்த உணவு தானியங்களை வழிபாடு செய்யும் இந்த பண்டைக்கால பண்டிகை விவசாயிகளின் கடின உழைப்பு மற்றும் மகிழ்ச்சியைக் கொண்டாடுவதோடுஇ இயற்கையுடன் மனிதகுலத்திற்கு உள்ள நெருங்கிய உறவை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்நாள்இ மக்களின் வாழ்வில்இ அமைதிலு வளம் மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தத் திருவிழாஇ ஓடிசா மற்றும் சத்திஸ்கர் மாநிலங்களில்லு ஆண்டுதோறும் வினாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் கொண்டாடப்படுகிறது

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்ஜ இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மூன்று தடுப்பூசிகள் செலுத்தப்பட்ட நபர்களில் ஒருவர்ஹ மருத்துவ ரீதியான பயன்பாட்டுக்கு முந்தைய மூன்றாம் கட்ட பரிசோதனையில் இருப்பதாகக் கூறினார் முன்னதாகல் தில்லியை அடுத்த காசியாபாத்தில் உள்ள தேதசிய பேரிடர் மீட்புப் படை முகாமில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனையையும் மத்திய அமைச்சர் திருஹர்ஷ்வர்தன் தொடங்கிவைத்தார் பெருந்தொற்று பாதிப்பு அல்லது அவசரகால சூழ்நிலைகளில் பயன்படுத்த ஏதுவாகலு அதிநவீன மருத்துவ சாதனங்களுடன் கூடிய இந்த மருத்துவமனை ரூர்க்கியில் உள்ள மத்திய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன்ஹ நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன்ஹ சீனாவில் பரவத் தொடங்கிய கோவிட் தொற்றுஇ உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது என்றார் இத்தொற்று பரவுவதைக் கட்டுப்படுத்த தொடக்கத்திலிருந்தே இந்தியா தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகக் கூறிய அவர்ஜ இத்தொற்றைக் கட்டுப்படுத்துவதில் மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் பங்களிப்பையும் பாராட்டினார்

திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி படப்பிடிப்புகளை மீண்டும் தொடங்குவதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இன்று வெளியிட்டுள்ளது இதன்படிவ படப்பிடிப்புகளின்போது பாதுகாப்பான பணிச் சூழலை ஏற்படுத்தும் விதமாகஹ ஆரோக்கிய சேது செயலியை கட்டாயம் பதிவிறக்கம் செய்ய வேண்டும்லு படப்பிடிப்பு தளங்களின் நுழைவாயிலில் உடல் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளுதல் ூ அடி தொலைவுக்கு சமூக இடைவெளியை கடைப்பிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது

வந்தே பாரத் மற்றும் பபுள் விமானப் போக்குவரத்து ஏற்பாட்டின் கீழ் சர்வதேச விமானங்களை இயக்குவதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இதன்படிலு வந்தே பாரத் விமானங்கள் மூலம் இந்தியா வர விரும்பும் பயணிகள்இ தாங்கள் தற்போதுள்ள நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் பெயரை பதிவு செய்ய வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது பபுள் விமானப் போக்குவரத்து திட்டத்திற்கு இதுபோன்ற பதிவு ஏதும் அவசியமில்லை விமானப் போக்குவரத்துத் துறையால் இயக்கப்படும் சிறப்பு விமானங்கள்இ பாதுகாப்பு அல்லது கப்பல் துறையால் இயக்கப்படும் கப்பல்கள் மூலமாகல வெளிநாட்டில் சிக்கியுள்ள இந்தியர்கள் தாயகம் திரும்பலாம் இதுபோன்ற பயணம் மேற்கொள்வோருக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தால் நிர்ணயிக்கப்படும் கட்டணத்தை பயணிகளே செலுத்த வேண்டும் இந்தப் பயணிகளின்இ பெயர்இ வயதுஇ பாலினம்லு செல்போன் எண்லு வீட்டு முகவரிலு அவர்கள் சென்றடைய வேண்டிய இடம்ல ஆர்

பி சி ஆர் பரிசோதனை முடிவுகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும்லு வெளியுறவுத்துறை தயாரித்துல மாநில அரசுகளுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தும் இதேபோன்று இந்தியாவிலிருந்து பிற நாடுகளுக்குச் செல்லும் பயணிகள்ல உள்துறை அமைச்சகத்தால் அவ்வப்போது அறிவிக்கப்படும் நடைமுறைகளுக்கு உட்பட்டு பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் இதுபோன்ற பயணிகள் தாங்கள் புறப்படும் இடம்லு சென்றடைய வேண்டிய இடம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களுடன்ஜ விமானப் போக்குவரத்து அமைச்சகத்திடம் விண்ணப்பிக்க வேண்டுமெனவும் அதில் கூறப்பட்டுள்ளது

ஜே பி செய்தித் தொடர்பாளருமான திரு ஷா நவாஸ் உசேன் வலியுறுத்தியுள்ளார் தாவூத் இப்ராஹிமுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்திருப்பதையும் அவர் கராச்சியில் இருப்பதையும் அனைவரும் அறிவார்கள் என்று கூறியுள்ள திரு ஷா நவாஸ் உசேன்ஹ தாவூத் இப்ராஹிமின் மகளை பாகிஸ்தானைச் சேர்ந்த பிரபல கிரிக்கெட் வீரருக்கு திருமணம் செய்து கொடுத்திருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் மும்பை குண்டுவெடிப்பு உள்ளிட்ட பல்வேறு தீவிரவாத தாக்குதல் வழக்குகளில்இ தாவூத் இப்ராஹிம் இந்தியாவில் தேடப்படும் நபராக உள்ளதால்இ அவரை உடனடியாக இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் ஷா நவாஸ் உசேன் வலியுறுத்தியுள்ளார் தாவூத் இப்ராஹிம்ஹ தற்போதும் இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் உலக நாடுகளால் தேடப்படும் அனைத்து தீவிரவாதிகளும் பாகிஸ்தபானில் தான் பதுங்கியிருப்பதாக கூறியுள்ள பி ஜே பி செய்தித் தொடர்பாளர்ஹ அனைத்து நாடுகளும் பாகிஸ்தானை தீவிரவாத நாடாக பிரகடணம் செய்ய வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டுள்ளார் அஸ்ஸாம் மாநிலத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை மதிப்பிடுவதற்காக அம்மாநிலத்திற்கு மத்தியக்குழு அனுப்பி வைக்கப்பட உள்ளது

புகழ்பெற்ற காசிரங்கா வன உயிரின சரணாலயத்தில் இருந்த அரியவகை ஒற்றைக்கொம்பு காண்டாமிருகங்களும்இ வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன

இதன் காரணமாகல் மாநிலம் முழுவதும் உணவகங்கள்இ மளிகைஇ காய்கறிஇ இறைச்சிக் கடைகள் உட்பட அனைத்துக் கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன மருந்துக் கடைகள்இ பால் வினியோகம் மற்றும் மருத்துவம் சார்ந்த அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் இந்த முழு ஊரடங்கிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள்இ அவசியத் தேவைகளின்றி வீட்டைவிட்டு வெளியே செல்ல வேண்டாம் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது ஊரடங்கை மீறி வெளியே வந்தால் இ வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுஇ வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது

ஜப்பான்ஹ ரியாத்ஹ துபாய்ஹ அபுதாபிலு சார்ஜாலு சிகாகோலு கொழும்பு ஆகிய இடங்களிலிருந்து வந்த இந்த விமானங்கள் மூலம் வந்த பயணிகள் அனைவரும் பரிசோதனைகளுக்குப் பிறகு இ தனிமைப்படுத்தல் மையங்களுக்கு அனுப்பிவைக்கப்பட்டனர்